இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைதிப் பூங்காவாக திகழும் தமிழகத்தில் பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தினால் நாட்டு மக்கள் யாரும் பாதிக்கப்படமாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிகாட்டியுள்ளார் இலங்கைத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அண்மையில் புதுதில்லியில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் நேரில் இக்கோரிக்கையை வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று நடத்தவுள்ள பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்தப் பேரணிக்கு தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக நீதிபதிகள் வைத்தியநாதன் ஆஷா அடங்கிய அமர்வு நேற்று விசாரணை செய்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை விதித்த நிபந்தனைகள் ஏற்கப்படாததால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஐனநாயக நாட்டில் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை யாரும் தடுக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் காவல்துறை நிபந்தனைகளை திமுக ஏற்றால் அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்னை என்றும் கேள்வி எழுப்பினர் பின்னர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் காவல்துறை உத்தரவை மீறி பேரணி நடத்தினால் அதனை வீடியோ பதிவு செய்து சுட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதற்கிடையே நீதிமன்ற விதிமுறைகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு இந்தப் பேரணி நடைபெறும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் பேரணியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று அஇஅதிமுக அரசு முயற்சி மேற்கொண்டதாக குறை கூறினார் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இவ்விருதுகளை வழங்குகிறார்

நடிகை சாவித்ரியின் திரை வாழ்க்கையை மையமாகக் கொண்டு வெளியான தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருதினை பெறுகிறார்

தமிழில் சிறந்த படத்திற்கான விருது பிரியா கிருஷ்ணசாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது இந்த விருது தமக்கு வழங்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று பிரியா கிருஷ்ணசாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் இப்படம் திரையிடப்பட்டதாக அவர் கூறினார்

நாட்டிலேயே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சிறந்த திரை ரசிகர்கள் என்றும் பிரியா கிருஷ்ணசாமி தெரிவித்தார்

ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

அஇஅதிமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துரைத்து அக்கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி திமுக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது

கற்றுலாத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை தீவுத்திடலில் சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார் தமிழகத்திற்கு வரும் கற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வரும் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமினை ஏராளமான பொதுமக்கள் நேற்று பார்வையிட்டனர்

யானைகள் ஷவரில் குளிப்பது உணவு உட்கொள்வது நடைப்பயிற்சி மேற்கொள்வது கால்பந்து விளையாடுவது ஆர்மோனியம் வாசிப்பது போன்ற பல்வேறு யானைகளின் செயல்களை காண ஏராளமானோர் பார்வையிட்டு செல்கின்றனர் நேற்று விடுமுறை நாள் என்பதால் காலை முதற்கொண்டே கோலை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுவாப் பயணிகள் பார்வையிட்டனர்

உதகமண்டலத்திலிருந்து மஹில்வாகனன்

நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு அதிபர் திரு அஷ்ரப் கனி ஆப்கன் குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணமட்காத்தான் ஊராட்சியில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான மாதிரி வாக்குச்சாவடி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

நேற்று கட்டாக்கில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக ரோகித் சர்மாவும் அறிவிக்கப்பட்டனர்